மதிப்பீடுகளையும் வளங்களையும் உருவாக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

மகா சிவராத்திரி பக்தி சிரத்தையுடனும் விமரிசையாகவும் இன்று கொண்டாடப்படுகிறது

சென்னை அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் தனிநபர் பண்புகளுக்கு அறிவாற்றலே அடித்தளமாக திகழ்கிறது என்றார் அறிவாற்றலை மேம்படுத்தி திறன்ஆராய்ச்சி அடிப்படையிலான கல்வி முறையை நடைமுறைப்படுத்த புதிய கல்விக்கொள்கை வகை செய்யும் என்றார் உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக திகழும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை எதிர்காலத்தில் இந்தியா வளர்ந்த நாடாக உருவாகும் என்பதை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார் மகாகவி சுப்ரமணிய பாரதியின் பூரண ஞானம் பொழிந்த நன்நாடு என்ற பாடலை சுட்டிக்காட்டிய அவர் ஒருநாடு முன்னேற்ற பாதையில் நடைபோட அறிவாற்றலுடன் பிறர்நலம் பேணும் கலாச்சாரமும் அவசியம் என்றார்

பிரதமர் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் சுயசார்பு பாரத திட்டம் உலகளாவிய மனித குலத்திற்கான மதிப்பீடுகளையும் வளங்களையும் உருவாக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் திருச்சி மாவட்டம் திருப்பராய்த்துறை றீ ராமகிருஷ்ண தபோவனத்தின் சுவாமி சித்பவானந்தரின் றீமத் பகவத்கீதை ஆங்கில விளக்கவுரை மின்னணு புத்தகத்தை காணொலி மூலம் வெளியிட்டு இன்று அவர் உரையாற்றினார் கோவிட் பெருந்தொற்றுக்கு எதிரான போராட்டத்தின்போது உலகத்திற்கு தேவையான மருந்துகளை வழங்குவதில் இந்தியா தன்னால் இயன்றதை செய்ததாக அவர் குறிப்பிட்டார் நமது விஞ்ஞானிகள் துரிதமாக செயல்பட்டு உள்நாட்டிலேயே கோவிட் தடுப்பூசியை உருவாக்கியதை எடுத்துரைத்த அவர் இந்திய தடுப்பூசிகள் உலகம் முழுவதும் தற்போது பயன்படுத்தபடுவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார்

மின்னணு புத்தகங்கள் தற்போது பிரபலமடைந்து வருவதாகவும் குறிப்பாக இளைஞர்கள் இதன்பால் ஈர்க்கப்படுவதாகவும் இம்முயந்சி கீதையின் உன்னத எண்ணங்களையும் இளைஞர்களையும் இணைக்கும் என்று அவர் தெரிவித்தார் கரூர் றீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி இதற்கான வெளியீட்டு நிகழ்வுகளை தொகுத்து வழங்கியது

இதையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் சுதந்திர தின கொண்டாட்டங்களை குறிக்கும் பல்வேறு கண்காட்சிகள் இடம்பெறுகின்றன

சென்னை உயர்நீதி மன்றம் ஆதார் அட்டையில் இடம்பெற்றுள்ள விவரங்களின் அடிப்படையில் புதிய வாக்காளர் பட்டியலை தயாரிக்க கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது இம் மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி தலைமையிலான அமர்வு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டதை சுட்டிக்காட்டி மனுவை நிராகரித்தது

தமிழகம் தேர்தல் இதனிடையே திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருத்துறைப்பூண்டி தனி தளி பவானி சாகர் திருப்பூர் வடக்கு வால்பாறை தனி சிவகங்கை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன

திமுக வின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலும் தேர்தல் அறிக்கையும் இன்று வெளியிடப்படும் என தெரிகிறது

விழுப்புரம் மாவட்டத்தில் அனைவரும் வாக்களிப்போம் எனது வாக்கு விற்பனைக்கல்ல என்பதை வலியுறுத்தும் பிரச்சார பேரணியை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு அண்ணாதுரை இன்று துவக்கிவைத்தார்

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கலின்போது நாளையதினம் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயசந்திர பானு இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தினார் சிவராத்திரி மஹா சிவாராத்திரி இன்று பக்தி சிரத்தையுடனும் விமர்சையாகவும் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி நாடு முழுவதும் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் அபிஷேக ஆராதனைகளும் இன்று தொடங்கி நாளை அதிகாலை வரை நடைபெறுகின்றன

இதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளுர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது

திருநெல்வேலி விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது